வேளாண் சட்டங்களைமத்தியஅரசுதிரும்பட் பெறவேண்டும் என்றுதிமுகவலியுறுத்தியுள்ளது

முடிவடைந்தது

மிகப்பெரியதடுப்பு உலகின் இயக்கம் தற்போதுநம் நாட்டில் மருந்து மேற்கொள்ளப்பட்டுவருவதாகபிரதமர் திரு நரேந்திரமோடிகூறியுள்ளார்

அவர்களிடமிருந்துகருத்துக்களைஅறியும் நோக்கில் இந்தகலந்துரையாடல் நடைபெறவுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்தநிகழ்ச்சியில் வாரணாசியில் தடுப்பூசிபோட்டுக் கொண்டவர்கள் பங்கேற்கவுள்ளதாகதிரு நரேந்திரமோடிகூறியுள்ளார்

இந்ததடுப்பு மருந்தைஅனைவரும் போட்டுக் கொள்ளவேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் தடுப்பு மருந்தைபயன்படுத்திபலநோய்கள் அகற்றப்பட்டதையும் அமைச்சர் கட்டிக்காட்டினார் தடுப்பு மருந்துதொடர்பாகபரப்பப்படும் வதந்திகளைபொதுமக்கள் நம்பவேண்டாம் என்றும் டாக்டர் ஹர்ஷ்வர்த்தன் கேட்டுக் கொண்டார் சென்னைராஜீவ் காந்திஅரசுபொதுமருத்துவமனையில் இந்நிலையில் மக்கள் நல்வாழ்வுத்துறைஅமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் இன்றுதடுப்பூசிபோட்டுக் கொள்கிறார் மக்களிடையேநம்பிக்கைஏற்படுத்தும் வகையில் தடுப்பூசிபோட்டுக் கொள்ளவுள்ளதாகஅமைச்சர் தெரிவித்துள்ளார்

இந்தசட்டங்களின் செயலாக்கத்தைஒன்றரைஆண்டுவரைநிறுத்திவைக்கதயாராகஉள்ளதாககடந்தபேச்சுவார்த்தையின்போதுமத்திய அரசுதெரிவித்தது இதுகுறித்து இந்தக் கூட்டத்தில் தொடர்ந்துவிவாதிக்கப்படும் என்றுதெரிகிறது வேளாண் சட்டங்களைமத்தியஅரசுதிரும்பப் பெறவேண்டும் என்றுதிமுகவலியுறுத்தியுள்ளது நேற்றுசென்னையில் அக்கட்சியின் தலைவர் திரு ஸ்டாலின் தலையில் நடைபெற்றமாவட்டசெயலாளர்கள் கூட்டத்தில் இதற்கானதீர்மானம் நிறைவேற்றப்பட்டது

தமிழகத்தில் பறவைக் காய்ச்சல் வராமல் இருப்பதற்குதேவையானஅனைத்துமுன்னெச்சரிக்கைநடவடிக்கைகளும் தொடர்ந்துமேற்கொள்ளப்பட்டுவருவதாககால்நடைபராமரிப்புத்துறைஅமைச்சர் திரு உடுமலைராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் கோவைமாவட்டம் சீலக்காம்பட்டியில் விலையில்வாவெள்ளாடுகளைபயனாளிகளுக்குவழங்கியபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் அண்டைமாநிலங்களிலிருந்துவரும் அனைத்துவாகனங்களும் கிருமிநாசினிதெளித்துகத்தப்படுத்தியபின்னரேதமிழகத்திற்குள் அனுமதிக்கப்படுவதாகஅவர் தெரிவித்தார் கோழிப் பண்ணையாளர்களும் கறிக்கோழிடற்பத்தியாளர்களும் அரசின் நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு அளித்துவருவதாகவும் அமைச்சர் கூறினார்

செங்கல்டட்டுமாவட்டத்தில் நேற்றுதேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுஅவர் பேசினார் நீட் தேர்வுக்குதிமுகஅப்போதேஎதிர்ப்பு தெரிவித்திருந்தால் அதுசெயல்பாட்டிற்குவந்திருக்கவாய்ப்பில்லைஎன்றுகூறினார் நீட் தேர்வுக்குஎதிராகஅஇஅதிமுகஅரசுதொடர்ந்துபோராடிவந்ததாகவும் உச்சநீதிமன்றதீர்ப்பு காரணமாக இதனைஅமல்படுத்தவேண்டியசூழ்நிலைஏற்பட்டதாகவும் திருளடப்பாடிபழனிசாமிதெரிவித்தார் தமிழகத்தின் வளர்ச்சிக்காகஎண்ணற்றதிட்டங்களைமத்தியஅரசுசெயல்படுத்தியுள்ளதாகபிஜேபிதேசியச் செயலர் திரு சி டி ரவிகூறியுள்ளார் நேற்றுநாகர்கோயிலில் பிஜேபிசார்பில் நடைபெற்றபொதுக்கூட்டத்தில் கலந்துகொண்டுஅவர் பேசினார் கன்னியாகுமரிமக்களவைத் தொகுதி இடைத்தேர்தல் எப்போதுவந்தாலும் பிஜேபிவெற்றிபெறும் என்றுநம்பிக்கைதெரிவித்தார் இக்கூட்டத்தில் பேசியபிஜேபிமாநிலத் தலைவர் திருஎல் முருகன் திமுகவிற்குதேர்தல் தோல்விபயம் வந்துள்ளதாககுறிப்பிட்டார்

சாலைபாதுகாப்பு மாதத்தைட்டிமாநிலம் முழுவதும் பல்வேறுவிழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றுவருகின்றன

ராஜலட்சுமிநேற்றுதிறந்துவைத்தார் தூத்துக்குடிமாவட்டத்தில் மழையினால் பயிர்களுக்குஏற்பட்டுள்ளசேதம் குறித்தகணக்கெடுக்கும் பணிஒருவாரகாலத்திற்குள் முடிவடையும் என்றுவேளாண்துறை இயக்குநர் திரு தட்சிணாமூர்த்திகூறியுள்ளார்

பொன்னையாதலைமையில் நடைபெற்றது

விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலியாவுக்குஎதிரானகிரிக்கெட் போட்டித் தொடரில் வெற்றிபெற்ற இந்தியஅணிநேற்றுதாயகம் திரும்பியது இந்தஅணியில் இடம் பெற்றிருந்ததமிழகவீரர் நடராஜன் அவரதுசொந்தஊரானசேலம் மாவட்டம் சின்னப்பம்பட்டிக்குதிரும்பினார் அங்குஅவருக்குஉற்சாகவரவேற்பு அளிக்கப்பட்டது

இதன் காரணமாகஅந்தகிராமமேவிழாக்கோலம் பூண்டதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் சிலி இந்தியா ஜுனியர் அணிகளுக்கு இடையிலானமகளிர் ஹாக்கிபோட்டிடிராவில் முடிவடைந்தது

தாய்லாந்துடுப்பன் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதிஆட்டங்கள் இன்றுநடைபெறுகின்றன

ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் ஷிராக் ஷெட்டி இணையும் கலப்பு இரட்டையர் பிரிவில் அஸ்வினிபொன்னப்பா சாத்விக் சாய்ராஜ் இணைமலேசிய இணைகளையும் எதிர்கொள்கின்றன

இன்றுநடைபெறவுள்ளஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணிமும்பைஅணியைஎதிர்கொள்கிறது